மேகதாது அணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் நீர் மேலாண்மை அமைச்சகங்கள் அனுமதி வழங்கக்கூடாது என்று முதலமைச்சா திரு எடப்பாடி கே

பிரதமரின் கல்வி திறன் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

இந்தியாவின் மேரிகோம் இன்று முன்னேறினார்

இதுதொடர்பாக மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் திரு

இதுதொடர்பாக தமிழகம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் இது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார் இந்நிலையில் ஏற்கனவே கடந்த ஐ லை மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் கா்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்தை நிபுணர் குழு ஒத்தி வைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே மேகதாது அணை கட்ட கர்நாடகம் நிபுணர் குழுவை மீண்டும் அணுகியுள்ளது தெரிய வந்திருப்பதாக எடுத்துரைத்த முதலமைச்சர் இவ்விவிஷயத்தில் எந்த முடிவையும் மேற்கொள்வதற்கு மன்னர் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து காவிரி பாயும் மாநிலங்களின் ஒப்புதல் பெற வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் இவ்விவகாரத்தில் மத்திய நீர் மேலாண்மை மற்றும் குற்றுச்சூழல் அமைச்சகங்கள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழுவின் கூட்டம் அதன் தலைவர் திரு நவீன்குமார் தலைமையில் பெங்களுருவில் இன்று நடைபெற்றது

தமிழக கடற்கரை நகரமான மகாபலிபுரம் அறாம் நூற்றாண்டிலேயே சீன அரசுடன் வர்த்தக உறவு கொண்டிருந்ததன் அடையாளமாக முறைசாரா மாநாடு இங்கு நடத்தப்படுகிறது வர்த்தகத்திற்காகவும் புனித யாத்திரைக்காகவும் இங்கு வந்ததாக சீனர்கள் வரலாற்று வல்லுநா்கள் தெரிவிக்குமத் பின்னணியில் சீன அதிபரின் மாமல்லபுர பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார் உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திற்கு மிகப்பெரிய கற்றுலா வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது

இதனிடையே மாமல்லபுரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ராம்நாத் கோவிந்த் ராணுவத்தின் விமானப்படை பிரிவிற்கு குடியரசுத்தலைவரின் சிறப்பு அந்தஸ்து விருதை இன்று வழங்கி கௌரவித்தாா் நாசிக்கில் ராணுவ விமான பயிற்சி நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற இவ்வண்ணமிகு நிகழ்ச்சியில் விமானப்படையினின் அணிவகுப்பு மரியாதையையும் குடியரசுத்தலைவர் ஏற்றுக்கொண்டார்

போரின்போது விமானப்படையினரின் வீரதீர அரிய செயல்களுக்காக ஆண்டுதோறும் இந்த சிறப்பு மிகு விருது அளிக்கப்படுகிறது

வரும் ஞாயிற்றுக்கிழமை குஜராத்தில் உள்ள ஜெயின் சமூக மக்களிடம் குடியரசுத்தலைவர் கலந்துரையாட உள்ளார்

ப்ரிக்க நாடுகளுக்கு இன்று புறப்படுகிறார் முதற்கட்டமாக காமரோஸ் தலைநகர் மொரோனிக்கு சென்றடையும் அவர் அந்நாட்டு அதிபர் அஸ்ஸாலி அஸோவ்மணியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வேதியல் தனிம அட்டவணையின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் இன்று சிறப்புரையாற்றிய அவர் மாணாக்கர் இடையே அறிவியல் பார்வையின் அவசியத்தை எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் தலைமை வகித்து பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சேதுராமன் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின்கீழ் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கருக்கு ஆய்வகம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார்

சுப்பிரமணியன் தலைமையில் இன்று நடைபெற்றது

கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று தேசிய விளையாட்டு உச்சிமாநாட்டை துவக்கி வைத்து பேசிய அவர் கேலோ இந்தியா போன்ற திட்டங்கள் இதற்கு வழிவகை செய்யும் என்றார் உச்சிமாநாட்டில் பங்கேற்ற அசாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் குவஹாட்டியில் நடைபெற உள்ள நடப்பாண்டிற்கான கேலோ இந்தியா விழாவில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் முற்றிலும் தவிர்க்கப்படும் என்றார்

உதகையில் தனியார் துறை சார்பிலான வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது

தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி சேமிப்பு வங்கி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதுதொடா்பாக திருச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கனரா வங்கி திருச்சி மண்டல துணை மேலாண்மை இயக்குநர் திருமதி